தொகையை உத்தரப்பிரதேச அரசு வழங்கியுள்ளது

உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை நடைபெறவுள்ளது

குழந்தைகளை பாலியல் வன்கொடுமையிலிருந்து பாதுகாக்கும் போக்ஸோ சுட்டத்திருத்த மசோதா மத்தியஸ்த மற்றும் சமரச சுட்டதிருத்த மசோதா திவால் சட்டத்திருத்த மசோதா ஆகியவை நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது

லக்னோ மாவட்ட ஆட்சியர் திரு கௌசல் ராஜ் சர்மா நேற்றிரவு இதற்கான காசோலையை பாதிக்கப்பட்ட பெண்ணின் தாயாரிடம் ஒப்படைத்தார் பாதிக்கப்பட்ட பெண் கடந்த குாயிற்றுக்கிழமை விபத்தில் சிக்கி தற்போது லக்னோவில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அந்தப் பெண்ணின் உடல்நிலையில் தற்போது நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார்

இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ள பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர் குல்தீப் சிங் செங்கார் மற்றும் பத்து பேருக்கு எதிராக சிபிஐ வழக்குப் பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது அயோத்தியில் சர்ச்சைக்குரிய நிலம் தொடர்பாக மத்தியஸ்தம் குழு வழங்கிய அறிக்கை குறித்து உச்சநீதிமன்றம் இன்று விசாரணை நடத்துகிறது

இந்த அறிக்கை குறித்து தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு இன்று விசாரணை நடத்தி அடுத்தகட்ட நடவடிக்கை குறித்து முடிவு செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது

ஆசிஷ் ஷெலாட் கூறியுள்ளார் போக்ஸோ சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேறியது பாலியல் வன்கொடுமைகளிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பது மற்றும் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டளை வழங்குவதற்கு வகைசெய்யும்பான இந்த மசோதா ஏற்கனவே மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது குழந்தைகளை தகாத முறையில் படம் எடுப்பவர்களுக்கு ஐந்தாண்டுகள்வரை சிறை தண்டளை விதிப்பதற்கும் பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோருக்கு அதிகபட்சமாக மரண தண்டனை விதிக்கவும் வகை செய்கிறது இந்த மசோதாமீதான விவாத்திற்குப் பதிலளித்துப் பேசிய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திருமதி ஸ்மிரிதி இராணி நாட்டில் உள்ள ஒவ்வொரு குழந்தையையும் பாதுகாத்து நீதி வழங்க அரசு உறுதிபூண்டுள்ளது என்றார் மத்தியஸ்தம் மற்றும் சுமரச சுட்டத்திருத்த மசோதாவும் மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது பிரச்சினைகளுக்கு குறிப்பிட்ட காலஅவகாசத்திற்குள் தீர்வு கான இந்த சட்டத்திருத்தம் உறுதி செய்வதுடன் மத்தியஸ்தம் செய்யும் அமைப்பின் பொறுப்புணர்வை அதிகரிக்க வகை செய்கிறது மேலும் இந்திய மத்தியஸ்த கவுன்சில் என்ற தன்னாட்சி அமைப்பை ஏற்படுத்தவும் இந்த மசோதாவில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது இந்த மசோதாமீதான விவாதத்திற்கு பதிலளித்துப் பேசிய சுட்டத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது நல்ல நிர்வாகத்திற்கு அவசியத் தேவை என்றார் இதேபோல் திவால் சட்டத்திருத்த மசோதாவும் மக்களவையில் நிறைவேறியது இந்த மசோதாமீதான விவாதத்திற்கு பதிலளித்துப் பேசிய நிதி மற்றும் கம்பெனி விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமதி நிர்மவா சீதாராமன் திவால் நடைமுறைகளை மட்டுமே மையமாகக் கொண்டு இந்த மசோதா தாக்கல் செய்யப்படாமல் தீர்வுகளுக்காள வழியையும் ஏற்படுத்தும் வகையில் இதில் அம்சங்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார் இந்திய சர்வதேச திரைப்பட விழாவின் பொன்விழாவை குறிக்கும் வகையில் அஞ்சல் தலை மற்றும் உறையை வெளியிட மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இதனை வடிவமைப்பதற்காக போட்டி ஒன்றையும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சம் அறிவித்துள்ளது

குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மூன்று மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளின் பயணத்தின் நிறைவாக கினியா சென்றடைந்தார் அந்நாட்டு தலைநகர் கொனாக்ரி விமான நிலையத்தில் அவரை அந்நாட்டு அதிபர் திரு அல்ஃபா கொன்டே வும் இந்திய துதரக அதிகாரிகளும் வரவேற்றனர் இன்று அந்நாட்டு அதிபருடன் குடியரசுத்தலைவர் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துகிறார்

பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகவுள்ளன நாளை அங்குள்ள இந்திய சமுதாயத்தினர் மத்தியில் திரு ராம்நாத் கோவிந்த் உரையாற்றவுள்ளார் கிளியா நாட்டிற்கு செல்லும் முதல் இந்திய குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் என்பது குறிப்பிடத்தக்கது

தலைநகர் கொழும்புவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வீடுகளுக்கான சாவிகளை பயனாளிகளிடம் அந்நாட்டுப் பிரதமர் திரு ரனில் விக்ரசிமசிங்கே வழங்கினார்

இந்த நிகழ்ச்சியில் பேசிய இலங்கைப் பிரதமர் திரு ரனில் விக்ரசிங்கே அண்மம் காலமாக இலங்கை வளர்ச்சித் திட்டங்களில் இந்தியா முக்கியப் பங்காற்றி வருவதாக தெரிவித்தார் இருநாடுகளுக்கு இடையிலான உறவு மேலும் வலுப்பெற வேண்டும் என்றும் அவர் விருப்பம் தெரிவித்தார் ாஸ்டர் தினத்தன்று தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்குப் பின் பிரதமர் திரு நரேந்திர மோடி இவங்கை வந்தது தமது நாட்டிற்கு மிகுந்த நம்பிக்கையை அளித்துள்ளதாக திரு ரனில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டார் உக்ரைன் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற திரு

நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் அன்மையில் நடைபெற்ற தேர்தலில் மக்களின் ஆதரவை பெற்று மீண்டும் ஆட்சியமைக்க தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் கூறினார் இருதரப்பு வர்த்தக உறவுகள் திருப்திகரமான முறையில் மேம்பட்டு வருவதாக அப்போது பிரதமர் குறிப்பிட்டதாக வெளியுறவுத் துறை அமைச்சம் கூறியுள்ளது ஆப்கானிஸ்தானில் அமைதியை ஏற்படுத்த அங்கு உள்நாட்டு பேச்சுவார்த்தை முக்கியப் பங்கு வகிக்கும் என பாகிஸ்தானும் அமெரிக்காவும் கூறியுள்ளன

ஆப்கானிஸ்தானில் அமைதியை நிலைநாட்ட அங்குள்ள அனைத்து தரப்பினக்கும் பொறுட்டு உள்ளது என்று அமெரிக்காவும் பாகிஸ்தானும் தெரிவித்துள்ளன

டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார் வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதில் சீனா அக்கரை காட்டவில்லை என அவர் குற்றம் சாட்டியுள்ளார் ஏற்கனவே சீனா உறுதியளித்தபடி அமெரிக்க வேளாண் பொருட்களை இறக்குமதி செய்யவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் இந்தக் கூடுதல் வரி விதிப்பு அடுத்த மாதம் முதல் தேதியிலிருந்து அமலுக்கு வரும் என்று ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியுள்ளார் அமெரிக்காவில் இந்திய வம்சாவளியயச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு காஷ்பப் பிரமோத் அந்நாட்டின் தீவிரவாத தடுப்புப் பிரிவின் முக்கியப் பொறுப்பில் நியமிக்கப்பட்டுள்ளார்

டொனால்டு ட்ரம்பின் தீவிர ஆதரவாளர் ஆவார் மொஸாம்பிக்கில் பல ஆண்டுகளாக நீடித்து வந்த உள்நாட்டு குழப்பங்களுக்கு தீர்வு கானும் வகையில் அதிபர் திரு

அந்நாட்டின் ராணுவ முகாம் ஒன்றில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக மொஸாம்பிக் அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது

இதர ஆடவர் ஒற்றையர் பிரிவு ஆட்டங்களில் ஸ்ரீகாந்த் காஷ்யப் எச்எஸ் பிரனாய் உள்ளிட்ட இந்திய வீரர்கள் தோல்வியடைந்து வெளியேறினர் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாய்னா நேவாலும் இரண்டாவது சுற்றில் தோல்வியடைந்தார்